பங்களாதேஷ் செல்கிறார்

கஷ்மீரில் மனித உரிமை மீறப்படுவதாக ஐ நா வெளியிட்ட அறிக்கை குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முன் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் செயல்களை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

வித்தியாசத்தில் வெற்றிபெற்றுள்ளது

ஜமுனா காட்சி பூங்காவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்திய வீசா விண்ணப்ப மையத்தை அவர் திறந்து வைக்கிறார்

வரைவோலை பண் ஆணை மற்றும் வங்கி காசோலைகள் உள்ளிட்டவைகளில் வாங்குவேரின் பெயரை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என ரிச்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது பண முறைகேடுகளை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும்

தொல்லியல் ஆய்வுத் துறைக்கு சொந்தமான நினைவுச் சின்னங்களை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹால் அஜுந்தா குகை மற்றும் லே அரண்மனையை தவிர்த்து இதர நினைவுச் சின்னங்களை புகைப்படம் எடுக்க அனுமதிக்கப்படும் என்று தொல்லியல் ஆய்வுத்துறை கூறியுள்ளது நேற்று புதுதில்லியில் தொல்லியல் ஆய்வுத்துறைக்கான புதிய தலைமையக கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்து பேககையில் நினைவுச் சின்னங்களில் புகைப்படம் எடுக்க அனுமதி மறுப்பது சரியல்ல என்று தெரிவித்திருந்தார் இதனையடுத்து புகைப்படம் எடுப்பதற்கு தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கஷ்மீரில் மனித உரிமை மீறப்படுவதாக ஐ நா வெளியிட்ட அறிக்கை குறித்து பேகவதற்கு முன் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் செயல்களை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என அந்நாட்டிற்கு மத்திய அரக தெரிவித்துள்ளது கஷ்மீர் தொடர்பாக ஐ நா மனித உரிமைகள் ஆணையம் அறிக்கை குறித்து அண்மையில் பாகிஸ்தான் கருத்து தெரிவித்திருந்தது இதற்கு புதுதில்லியில் பதிலளித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் பாகிஸ்தான் அவ்வப்போது தாம் செய்து வரும் செயல்களை மறந்து விட்டு கருத்து தெரிவித்து வருவதாக கூறியுள்ளார் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என்ற கருத்தில் இந்தியா தொடர்ந்து உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

நா வால் வெளியிடப்பட்ட மனித உரிமைகள் மீறல் தொடர்பான அறிக்கை உள்நோக்கம் மற்றும் ஒருதலைபட்சமானது என்று ரவிஸ்குமார் கூறினார்

இணையதள வசதியுடன் கூடிய தகவல் தொழில்நட்பத்தில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மேம்பாலங்கள் நிர்வகித்தல் ஆராய்தல் மற்றும் கணக்கிடுதல் பணிகளை மேற்கொள்ள முடியும் மேம்பாலங்களை வடிவமைப்பு செயல்பாடுகள் ஆய்வு மற்றும் பராமரிப்பு ஆகிய தகவல்களை உள்ளடக்கியதாக இந்த அமைப்பு இருக்கும் என ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ரயில் நிலைய அழகுப்படுத்துதல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சா் திரு பியூஷ்கோயல் விருதுகளை வழங்கினார்

நபார்ட் வங்கியின் நிறுவன நாள் விழா கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ஜேட்வி வருமையை நாட்டிலிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் வேளாண் துறை கடுமையான சவால்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் அதற்கு உத்வேகம் அளித்து வளர்ச்சி காண வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜேட்லி வலியுறுத்தினார் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்திவரும் திட்டங்களை காலதாமதம் இன்றி செயல்படுத்தும் வகையில் தனி அதிகாரமிக்க அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி தரவேண்டும் என்றும் திரு அருண்ஜேட்லி வலியுறுத்தினார் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக பெருக்கவேண்டும் என்ற அரசின் கொள்கையை நிறைவேற்ற இந்த அமைப்பு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதுரின் ககாதார காப்பீட்டு திட்டத்திற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்படவில்லை என்று மத்திய அரக தெளிவுப்படுத்தி உள்ளது தகுதியுடையவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தின்கீழ் இணைந்து பயன்பெறலாம் என்று ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மருத்துவ சிகிச்சைக்காக வருடத்திற்கு ஐந்து வட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க இந்த திட்டம் வகை செய்வதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

உணவு பொருட்களின் விலை குறைந்த போதிலும் இந்த பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக மத்திய புள்ளியில் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உணவுத்துறையில் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத பணவீக்கமும் எரிபொருள் மற்றும் விளக்குகளை பொருத்தவரை பணவீக்கம் ஏழு புள்ளி ஒன்று நான்கு சதவீதமாக அதிகித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஏப்ரல் மே மாதங்களில் தொழில்துறை வளர்ச்சி நான்கு புளளி நான்கு சதவீதமாக இருந்துள்ளது

எனினும் கடந்த ஆண்டு பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் வளா்ச்சியை மட்டுமே எட்டிய கரங்கத்துறையில் இந்த ஆண்டு மே மாதத்தில் ஐந்து புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி காணப்பட்டது வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் துறையில் கடந்த ஆண்டு மே மாதம் ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த வளர்ச்சி நடப்பாண்டு மே மாதத்தில் இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது

பேருந்துகளில் மாசுக்கட்டுப்பாட்டு அமைப்பை பொறுத்துவது மாசு துகல்களை அழிக்கும் ரசாயண தொழில்நுட்பம் மற்றும் காற்று மாக நீக்கும் கருவிகளை பொறுத்தும் ஆகிய திட்டங்களை மாநில அரசுடன் இணைந்து அமல்படுத்த உள்ளதாக சுற்றுகுழல்துறை தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதிக்குள் இத்திட்டம் இறுதி செய்யப்படவுள்ளதாக அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

யாத்ரிகா்களுக்கு செய்யப்படும் வசதி குறித்து ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திருஎன் என் ஹோரா நேற்று ஆய்வு செய்தார்

பல்வேறு தலைவர்களுடன் ஆவோசனை நடத்தும் அவர் பெஹ்ரனில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினிடையே உரையாற்ற உள்ளார்